காஷ்மீர் விவகாரத்தில் ஐரோப்பிய யூனியன் இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதுடன் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது

தொடங்கி வைத்தார்

சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறு மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பது போர் தொடுப்பது போன்ற நடவடிக்கை என்ற அமெரிக்க வெளியுறவுத் துறை அமைச்சா் திரு எமக் பாம்பியோ கூறியுள்ளார்

ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய உறுப்பினர்களான திரு ரிசாடு கர்ணேகி மற்றும் திரு ஃபுல்வியோ மார்டுசில்லோ ஆகியோர் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்தனர் திரு ரிசாடு கர்ணோகி பேசிய போது சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டாலும் அந்நாடு தீவிரவாதிகளுக்கு தொடர்ந்து புகலிடம் வழங்கி வருவதாக குற்றம் சாட்டினார் பாகிஸ்தானில் அதிக அளவு மனித உரிமை மீறல்கள் நடைபெருவதாக மற்றொரு உறுப்பினரான திருஃபுல்வியோ மார்டுசில்லோ கூறினார் பாகிஸ்தானில் பயிற்சி பெறும் தீவிரவாதிகள் ஐரோப்பிய நாடுகளை தாக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய ஐரோப்பிய யூளியன் அமைச்சரான திரு டைட்டி டியூபுரேனியன் காஷ்மீர் விவகாரத்திற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்கவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று கூறினார் பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய அதிமுக்கிய பிரமுகர்களின் விமானம் பறக்க அந்நாடு கடந்த இருவாரத்தில் இரண்டாவது முறையாக அனுமதி மறுத்துள்ளதற்கு இந்தியா அதிருப்தி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச நடைமுறைகளை மீறி பாகிஸ்தான் செயல்படுவதாக கூறியுள்ளார் ஒவ்வொரு முறையும் காரணமின்றி தன்னிச்சையாக முடிவு எடுக்கும் வழக்கத்தை பாகிஸ்தான் கைவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஸ்ரீநகரில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரிலும் லடாக்கிலும் தடையற்ற மின்விநியோகத்தை வழங்க வேண்டும் என்பதே அரசின் இலக்கு என்றாா் ஜம்மு காஷ்மீரில் மக்களை அச்சுறுத்தும் தீவிரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு தில்பக் சிங் கூறியுள்ளார் ஜம்முவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களிடையே நம்பிக்கையை அதிகரிக்க ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்

எல்லைக்கு அப்பால் ஏராளமான தீவிரவாதிகள் இருப்பதாகவும் ஆனால் அவர்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவுவதை தடுக்க ராணுவம் விழிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் காஷ்மீரில் அமைதியை குலைக்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்படும் பாகிஸ்தானின் பொய் பிரச்சாரங்களை மக்கள் ஏற்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தாா் நக்சலைட்டுகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து விடுபட்டு ஜார்கண்ட் மாநிலம் முன்னேறி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஜார்கண்ட் மாநிலம் ஜமத்ராவில் ஜோஹர் ஜேன் ஆசிர்வாத் யாத்திரையை தொடங்கிவைத்து பேசிய அவர் மத்தியிலும் ஜார்கண்ட் மாநிலத்திலும் பிஜேபி அரசின் சாதனைகளால் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறினார்

கைமுர் கிழக்கு சம்ப்ரான் கயா பாட்னா ஆர்வால் மற்றும் முசாபூர் மாவட்டங்களில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக மாநில அரசு கூறியுள்ளது

காயம் அடைந்தவர்களுக்கு இலவசமாக அனைத்துவித சிகிச்சைகளையும் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார்

தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் அமைப்புச் சட்ட அம்வு இந்த வழக்கு விசாரணையை கடந்த மாதம் ஆறாம் தேதியிலிருந்து தினந்தோறும் மேற்கொண்டு வரும் நிலையில் வழக்கிள் விவாதம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக தெிவித்துள்ளது இந்த வழக்கில் சமரச தீர்வு ஏற்பட வேண்டுமானால் வழக்கில் தொடர்புடையவர்கள் அதனை தாராளமாக மேற்கொள்ளலாம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர் சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறு மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பது போர் தொடுப்பது போன்ற நடவடிக்கை என்ற அமெரிக்க வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ கூறியுள்ளார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர் ஈரான் மீதான தடைகளை அமெரிக்கா அதிகப்படுத்தியிருக்கும் சூழலில் இந்த நடவடிக்கையை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தாா் ஈரானின் இந்த செயல் அமெரிக்காவிற்கும் எதிரானது என்று அவர் கூறினார் திரு மைக் பாம்பியோவின் இந்த கருத்து வளைகுடா பகுதியில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது ஏற்றுமதியில் உள்ள சிக்கல்களை நீக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வர்த்தக துறை அமைச்சள் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புது தில்லியில் நடைபெற்ற ரசாயன ஏற்றுமதி கவுன்சிலின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் மூலம் பொருட்களின் தரத்தை அதிகரிக்க முடியும் என்றார் நாட்டின் எதிர்காலம் சிறுகுறு நடுத்தர நிறுவனங்கள் துறையில் தான் உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் இந்தத் துறையின் முன்னேற்றத்திற்கு அரசு முக்கியத்துவம் அளித்துவருவதாக தெரிவித்தாா் நீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் நோக்கில் தேசிய நீர் அருங்காட்சியகம் ஒன்றை அமைக்க ஜல்சக்தி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது மேலும் இது தொடர்பாக இரண்டு நாள் பயிலரங்கு ஒன்று புது தில்லியில் இன்று தொடங்க உள்ளதாக ஜல்சக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வல்லுநர்கள் இந்த பயிலரங்கில் பங்கேற்க உள்ளனர் தேசிய நீர் அருங்காட்சியகத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்வளம் தொடர்பான தகவல்கள் பாரம்பரிய மற்றும் நவீன முறையிலான நீர் மேலாண்மை நடைமுறைகள் உள்ளிட்டவை குறித்த பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும் எனவும் அது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விவாதிக்கப்படும் எனவும் ஜல்சக்தி அமைச்சகம் கூறியுள்ளது ஹிந்தி மொழியை மத்திய அரசு எந்த மாநில மொழியின் மீதம் திணிக்காது என்று உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா கூறியிருக்கிறாா் ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அவர்

ஆனால் சில ஊடகங்கள் தமது பேச்சை திரித்து வெளியிட்டு விட்டதாக அவர் கூறினார் தாமே ஹிந்தி மொழி பேசாத குஜராத் மாநிலத்திலிருந்து வந்தவர்தான என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார்

குழந்தைகள் தமது தாய் மொழியை அதிக முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியம் என்று கூறிய அவர் மாநில மொழிகளை வலுப்படுத்த வேண்டும் என்று தாம் எப்போதும் கூறி வருவதாகவும் தெரிவித்தார்

அகில இந்திய வானொலிக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் இந்த மாவட்டங்கள் ஊட்டச்சத்தில் தேசிய சராசரி அளவைவிட குறைவான நிலையில் உள்ளதாக தெரிவித்தார்

மூன்றாவது மற்றும் கடைசி டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டி வரும் குாயிற்றுக்கிழமை பெங்களூரில் நடைபெறுகிறது